நரேந்திரமோடி ஓரிரு நாட்களில் பதவியேற்க உள்ளார் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திரு மோடி நாளை வாரணாசி செல்கிறார்

இன்று தொடங்குகின்றன

நரேந்திரமோடியை குடியரசுத்தலைவர் திரு

மேலும் அமைச்சரவையில் இடம்பெற உள்ள உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் பதவியேற்பு விழா நடைபெற உள்ள தேதி மற்றும் நேரத்தை தெரிவிக்குமாறு பிரதமரை அவர் கேட்டுக்கொண்டார் ஓரிரு நாட்களில் திரு நரேந்திரமோடி பதவியேற்பார் எனத் தெரிகிறது முன்னதாக பிரதமர் திரு

பிரதமர் குஜராத் குஜராத் மாநிலம் அஹமதாபாத்தில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார் தோ்தல் வெற்றியைத் தொடா்ந்து அங்கு செல்லும் பிரதமா் சா்தாா் வல்லபபாய் பட்டேலின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் தொடா்ந்து நாளை வாரணாசி செல்லும் அவா் தம்மை வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்

ஒடிசா முதலமைச்சராக பிஜு ஜனதா தள் கட்சியின் திரு

இதற்காக புவனேஷ்வரில் அக்கட்சி நிர்வாகிகள் இன்று பிற்பகல் கூடி கட்சியின் சட்டமன்ற தலைவராக திரு நவீன் பட்நாயக்கை தோ்ந்தெடுக்க உள்ளனா் சிக்கிமில் சிக்கிம் கிரந்திக்காரி மோர்ச்சா வெற்றி பெற்றதையடுத்து அக்கட்சி ஆளுநர் திரு கங்கா பிரசாத்திடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது அருணாச்சலப் பிரதேசத்தில் இரண்டாவது முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்க உள்ளது முதலமைச்சர் திரு பீமாகாந்து புதிய ஆட்சி அமைக்க ஏதுவாக தமது அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு

மிஸ்ராவிடம் இன்று வழங்குவார் எனத் தெரிகிறது

இதனையடுத்து கேரள கடல்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

கல்வி உதவித்தொகை தமிழகத்தில் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் ஆதிதிராவிட மாணாக்கருக்கு அரசு அதுக்கீட்டு இடங்களுக்கான கல்விக்கட்டணமே உதவித்தொகையாக வழங்கப்படும் என்ற தமிழக அரசாணையை உயா்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது

காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் கணிணி இயக்குநர் ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது

இருவரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளதாக மாவட்ட முதன்மை நீதிபதி மீனா சதீஷ் தெரிவித்துள்ளார்

விடுமுறையை ஒட்டி உதகை செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதையடுத்து நாளை முதல் வரும் வெள்ளிக்கிழமை வரை வார நாட்களில் சிறப்பு சுற்றுலா ரயில் இயக்கப்பட உள்ளது

பேல் நடால் நொவாக் ஜேக்கோவிச் ரோஜர் ர்

இன்று நடைபெறும் முதல் சுற்று ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர்

இந்தியாவைச் சேர்ந்த பிரஜ்னீஷ் குணேஸ்வரன் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் லியாண்டர் பயஸ் ரோஹன் போபண்ணா திவிச் சரண் ஜீவன் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் இரட்டையர் பிரிவு ஆட்டங்களிலும் போட்டியிடுகின்றனர்

ஜி நாயுடு நினைவு சுழற்கோப்பை கூடைப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று பேங்க் ஆ ்ப் பரோடா அணியும் இந்தியன் வங்கி அணியும் மோதுகின்றன மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியன் ஆர்மி அணி சென்னை ஐ

ப் அணியை எதிர்கொள்கிறது